அளவிற்கு எடுத்து செல்ல இருநாடுகளும் முடிவு செயதுள்ளன

என்றும் இதனால் இருநாட்டு மக்களும் ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் பயனடையும் எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நடத்தியதன் முதலாவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இருப்பதாக் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்தள்ளார்

இந்தியா அமெரிக்கா இடையேயாள இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி சர்வதேச அளவிற்கு எடுத்து செல்வது என இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் சந்தித்து பேசிய பின் நேற்று மாலை கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது அதில் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருநாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் கடல்சார் ஒத்துழைப்ப தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்பும் சந்தித்து பேச்சு நடத்தினார் அப்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டன சுகாதாரம் பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளிலும் மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நடைபெற்ற கூட்டுச் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய அமெரிக்க உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்பு தொழில்நுட்பம் வர்த்தகம் பயங்கரவாத எதிய்பு போதை பொருள் கடத்தலை தடுப்பது போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இந்தியாவுடனான உறவு வலுவானது என்றும் தனித்துவம் வாய்ந்தது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தாா் மத பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் இந்திய பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

திரு டிரம்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக டிவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மக்கள் அமெரிக்க அதிபரை சிறப்பாக வரவேற்றனர் என்று கூறியுள்ளார் திரு டிரம்பும் திருமதி மெலானியாவும் இந்திய மக்களின் கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பலை பார்த்த வியந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு இருநாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பலன் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் முன்னதாக நேற்று இரவு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை கவுரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று விருந்தளித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அவரது மனைவி திருமதி மெலேனியா ஆகியோரை வரவேற்று பேசிய அவர் திரு டொனால்டு டிரம்ப் அதிபரான பிறகு இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளில் நல்ல ஏற்பட்டுள்ளதாககூறினார் முன்னேற்றம் இந்தியாவின் மதிப்பு வாய்ந்த நண்பர் திரு டொனால்டு டிரம்ப் என்றம் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியின் மூலம் அவர் இந்திய மக்குளுடன் மேலும் நெருக்கமாகியுள்ளார் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரக்சினைகளில் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினாா் அமெரிக்காவில் வசிக்கும் நாற்பது வட்சம் இந்தியர்கள் அந்நாட்டை தங்களது இல்லமாக கருதுவதாகவும் அவர்கள் இந்தியா அமெரிக்கா இடையே உறவு பாலமாக திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டு நாட்களாக ஏராளமான ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டதாக கூறினார் இந்தியர்களையும் இந்தியாவையும் மிகவும் நேசிப்பதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்தார் இந்த விருந்து நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் அசாம் ஹரியானா கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் விப்ரோ நிறுவனர் திரு அஸிம் பிரேம்ஜிஇசையமைப்பாளர் திரு ஏ ஆர் ரஹ்மான் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

இந்த நிவாரணப்பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அதை தொடர்ந்து அந்த நகரில் உள்ள மேலும் சில இந்தியர்கள் அதே விமானத்தின் மூலம் நாளை இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவார்கள்

டாக்காவில் பிம்ஸ்டெக் நாடுகளில் எரிசக்தி மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தாா் மின்சார கிரிட்டுகளை இணைப்பது சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் என கூறினார் இதன் மூலம் மின் நுகர்வோர் தடையற்ற மின்சாரத்தை பெறுவதுடன் மின் கட்டணங்களும் குறைய வாய்ப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் பாலாகோட் பகுதியில் இந்திய விமானப்படை தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய முதலாவது ஆண்டு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா பகுதியில் பாலாகோட்டில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது இதில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த முக்கிய தீவிரவாதிகள் தீவிரவாத பயிற்சியாளர்கள் பலர் உயிரிழந்தனர் தீவிரவாதத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாகிஸ்தானை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தியும் அந்நாட்டின் அரசு எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளாததால் இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்தது அதே நாளில் ராஜஸ்தான் மாநிலம் கருவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறியது குறிப்பிடதக்கது தில்லியில் வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் போதுமாள அளவு பாதுகாப்புப் படையினர் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும் அப்பகுதியில் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிர்த்தும் நடைபெற்ற போராட்டத்தின்போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது தில்லியில் நிலைமைய கட்டுக்குள் கொண்டுவரும் வகையில் அரசியல் கட்சிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தினார் பொதுமக்களிடம் அச்சத்தை உருவாக்கும் வகையில் வதந்திகள் பரப்பப்படுவதை தடுத்து நிறத்த காவல்துறையினருக்கு அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை துறையினர் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கூறினார் வதந்திகள் பரவுவதை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தில்லியின் எல்லைப் பகுதிகளான உத்தரப் பிரதேசும் மற்றம் ஹரியானா மாநில எல்லைப் பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் விளரவில் விசாரணைக்கு வர உள்ள குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பான பிரச்சனையில் தில்லி காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறினார் இக்கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் தில்லியில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் தேவையான அளைத்து உதவிகளையும் வழங்க உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உறுதியளித்துள்ளதாக அவர் கூறினார்

எனினும் தில்லியின் பிற பகுதிகளில் வழக்கம் போல் இன்று தேர்வு நடைபெறும் என்று சிபிஎஸ்சி நிர்வாகம் கூறியுள்ளது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள மையங்களில் எப்போது தேர்வு நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லி பகுதியில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க உலக நாடுகள் இன்னும் போதிய அளவில் தயாராக இல்லை என்று உலக சுகாதார அமைப்பு மற்றும் சீனாவில் கூட்டு வல்லுநர் குழுவின் தலைவர் திரு ப்ரூஸ் ஐல்வார் கூறியுள்ளார் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அதனை சமாளிக்க மற்ற நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றார் சீன சுகாதார வல்லுநர்களிடமிருந்து இது தொடர்பாக மற்ற நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்

சுவிட்சர்வாந்தில் முதலாவது கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அண்டை நாடுகளான ஆஸ்த்ரியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் ஏற்கெனவே இதன் தாக்கம் சிலருக்கு கண்டறியப்பட்டது இந்நிலையில் இத்தாலியை ஒட்டி எல்லைப்பகுதியில் ஒரு நபருக்கு இந்த வைரஸ் தாக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுவிட்சர்லாந்து சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் எகிப்து முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் நேற்று காலமானார்